ஏற்ப மேம்படுத்தப்படுவதன் அவசியத்தை பிரதமர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி உட்பட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

ஆஸ்திரேலியாவில் ஒருநாள் டி

நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் ஜெய்ப்பூர் தேசிய ஆயூர்வேத கல்விக்கழகம் ஜாம்நகர் ஆயூர்வேத ஆசிரியர் பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய அவர் சுகாதாரம் தொடா்பான நமது பாரம்பரிய அறிவுத்திறன் பல்வேறு உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது நமக்கு பெருமை சோப்பதாக உள்ளது என்று கூறினார் பாரம்பரிய மருத்துவத்திற்கான உலகளாவிய சர்வதேச மையத்தை ஏற்படுத்த உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவை தேர்வு செய்துள்ளது குறித்து பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார்

இதன் அடிப்படையிலேயே தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஆயுர்வேத கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் புதிய பாடப்பிரிவுகள் இக்கல்வி நிறுவனங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமா் கூறினார் பொது சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் திறமையாகவும் அனைவராலும் ஏற்கத்தக்க வகையிலான தீங்வுகளை காண தமது அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் தன்வந்திரி ஜெயந்தி தன்த்ரேயர்ஸ் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சி வளம் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியம் பெருகட்டும் எனவும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார்

டெட்ராஸ் தெரிவித்துள்ளார் ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் பாரம்பரிய சர்வதேச மையத்தை இந்தியாவில் தொடங்க உலக சுகாதார நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக கூறியுள்ளார்

அஞ்சலக சேவை ஓய்வூதியதாரர்கள் தங்கள் வாழ்நாள் சான்றிதழ்களை அளிப்பதற்கான டிஜிட்டல் சேவையை இந்திய அஞ்சல் துறை தொடங்கியுள்ளது ஓய்வூதியம் பெறும் மூத்த குடிமக்கள் வங்கிகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சிரமத்தை குறைக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தங்கள் பகுதி தபால்காரர்களிடம் வாழ்நாள் சான்றிதழ்களை டிஜிட்டல் முறையில் சம்ப்பிப்பதற்கான நடைமுறைகளை இந்திய அஞ்சலக வங்கி சேவை மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது

நிதீஷ்குமார் தலைமையில் பாட்னாவில் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

தீபாவளி வாழ்த்து தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் காரிருள் மறைந்து ஒளி பிறக்கும் தீபத் திருநாளாம் இந்நன்னாளில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகி நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் குடமுழுக்கு தமிழகத்தில் திருக்கோவில்களில் வரும் திங்கட்கிழமை முதல் குடமுழுக்கு விழா நடத்த அரசு அனுமதி அளித்துள்ளது

ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

கோவில் வாய்ஸ் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா நாளை மறுநாள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

தூத்துக்குடி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததையடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

செல்லூா் கே

கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவில் ஒருநாள் டி